நாட்டின் முதல் கார்ப்ரேட் ரயிலான லக்னோ தில்லி தேஜஸ் அதிவிரைவு ரயில் சேவையை உத்திரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இன்று தொடங்கி வைத்தாா்

ஜம்மு கஷ்மீரில் காவலில் இருக்கும் தலைவர்கள் விடுதலை குறித்து தனித்தனியாக ஆய்வு செய்யப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது வேட்பு மனுக்களை விலக்கிக்கொள்ள வரும் ஏழாம் தேதி கடைசி நாளாகும்

மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவிஸ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தாா் ஏற்கனவே சிவசேனா இளைஞரணி தலைவா் திரு ஆதித்ய தாக்ரே பிஜேபி மூத்த தலைவா் திரு சந்திரகாந்த் தாதா பாடேல் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு தனஞ்செய் முண்டே உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தனர் மகாராஷ்டிரா பிஜேபி அமைச்சா் திரு பங்கஜ் முண்டே காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சா் திரு பிரித்திவ்ராஜ் சவான் ஆகியோரும் மனு தாக்கல் செய்தவா்களில் குறிப்பிடத்தக்கவா்கள் ஹரியானாவில் முதலமைச்சர் திரு மனோகாலால் முன்னாள் முதலமைச்சர் திரு புபீந்தர்சிங் ஹூடா காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் சிங் கர்ஜிவாவா மாநில பிஜேபி தலைவர் திரு சுபாஷ் பராலா உள்ளிட்ட ஏராளமானோர் மனு தாக்கல் செய்துள்ளனர் லக்ளோ தில்லி இடையே செல்லும் முதல் கார்ப்பரேட் தேஜஸ் விரைவு ரயில் சேவையை இன்று லக்னோவில் உத்திரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்பநாத் தொடங்கி வைத்தாா் பல திட்டங்களை முதல் முதலாக அறிமுகம் செய்து புகழ்பெற்ற ஐ ஆர் சி டி சி இந்த புதிய சேவையில் பயண சீட்டு முன் பதிவு பயண சீட்டுகளை ரத்து செய்தல் கட்டணத்தை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட பல நவீன அம்சங்களை அறிமுகம் செய்துள்ளது

பயணிகளுக்கு உயர்தர உணவும் இதில் கிடைக்கும் இதுதவிர ரயிலிலேயே ஏடிஎம் வசதியும் பயணிகளின் பொருட்களை ஏற்றி இறக்கும் வசதியும் செய்யப்படும் பொதுமக்களுக்கு நாளை முதல் இந்த ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராணுவமும் காவல்துறையும் சோதனை நடத்திய போது இந்த கையெறி குண்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறை அதிகாரி திரு ரமேஷ்குமார் அகல்வால் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலனாய்வு நடைபெற்று வருகிறது என்றும் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்ய வேண்டுமென்ற பிரதமா் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளை ஏற்று ஒன்பது நகரங்களில் செயல்படுத்த உத்தரபிரதேச அரசு முடிவு செய்துள்ளது இத்தகைய பிளாஸ்டிக் கழிவுகளை சாலை அமைக்கவும் இதர பணிகளுக்கும் பயன்படுத்துவதற்கான பணிகளை காந்தி ஜெயந்தி தினத்தன்று உத்திரபிரகேத துணை முதலமைச்ச் திரு கேசவ் பிரசாத் மௌரியா தொடங்கி வைத்தார் முதல் கட்டமாக லக்னோ வாரணாசி கோரக்பூர் உள்ளிட்ட ஒன்பது நகரங்களில் இந்த பணி தொடங்கும் என்றும் இதன் காரணமாக சாலைகள் வலுவடைவதுடன் பிளாஸ்டிக் கழிவுகளை அறவே அகற்றுவதும் சாத்தியமாகும் என்று அவர் கூறினார்

இதன்மூலம் ஐந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதமாக இருந்த ரெப்போ வட்டி வீதம் ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது வங்கிகள் திருப்பிச் செலுத்தும் ரிவர்ஸ் வட்டி வீதம் ஐந்து புள்ளி நான்கு சதவீதத்திலிருந்து நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைத்துள்ளது ரிவர்வ் வங்கியின் நான்காவது இருமாத நிதிக்கொள்கை அறிவிக்கும்போது இது வெளியிடப்பட்டது உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சி வீதம் ஜி டி பி நடப்பு நிதியாண்டில் ஆறு புள்ளி ஒரு சதவீதமாக இருக்கும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது

இந்த தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் திரு இன்பதுரை வெற்றிபெற்றதை செல்வாது என்று அறிவிக்கக்கோரி திரு திமுக சார்பில் போட்டியிட்ட திரு அப்பாவு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் பதிவான வாக்குகளில் கடைசி மூன்று கற்று மற்றம் தபால் வாக்குகளை மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த உத்தரவிட்டிருந்தார்

கடந்த புதன்கிழமை ஜம்மு வைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட தலைவர்கள் தங்கள் அரசியல் பணிகளை தொடர்வதாற்கு அனுமதிக்கப்பட்டனர்

மல்த் தோட்டம் அமைத்தல் அதிலிருந்து வாசனைப் பொருட்களை தயாரித்தல் மூலிகை தாவரங்களை வளர்த்தல் போன்ற மலர்கள் அடிப்படையிலான தொழில்களில் ஜம்மு கஷ்மீர் மக்களுக்கு பயிற்சி அளிக்க அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது இம்மாநிலத்தில் மலர்கள் அடிப்படையிலான தொழில்களுக்கு அளப்பரிய வாய்ப்பு இருப்பதால் அந்த துறையில் பயிற்சி அளிக்கப்படுவதாக மாநில ஆளுநரின் ஆவோசகள் திரு குர்ஷித் அகமத் கனி தெரிவித்துள்ளார்

அனைவருக்கும் நியாயமான விலையில் பெட்ரோலிய பொருட்கள் கிடைப்பதற்கு இந்தியா முன்னுரிமை அளித்து செயவ்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளா் உலக பொருளாதார மன்றத்தின் இந்திய பொருளாதார உச்சிமாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் தெற்காசிய நாடுகள் அனைத்துமே கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவைகளை சுமாளிக்க இறக்குமதியை நம்பியே உள்ளன என்றார் கச்ச எண்ணெய் விலை உயர்வு இந்திய உள்ளிட்ட நாடுகளுக்கு கவலைனய ஏற்படுத்துவதாக அவர் கூறினார்

எரிகக்தி பயன்பாட்டில் உலகின் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அமைச்சா் மாற்று எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றார் பீகாரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய உள்துறை இணைச்செயல் திரு ரமேஷ்குமார் தலைமையிலாள ஆறு பேர் கொண்ட மத்தியக் குழு இன்று நேரில் பார்வையிட்டு சேத விவரங்களை மதிப்பீடு செய்யவுள்ளது வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் சேத விவரங்களை அறிக்கையாக மத்திய அரசிடம் இந்த குழு தாக்கல் செய்யும்

இந்த ரயில் போக்குவரத்து புனித நகரான கல்தான்பூர் வோடி வழியாக புதுதில்லியிலிருந்து லோகியான் காஸா வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஐந்தாவது மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது